வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

சீதாராமன் திரு நிதின் கட்கரி திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோரை புதுதில்லியில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகளை முன்வைத்தார்

நடவடிக்கை எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நித்தி ஆயோகின் ஐந்தாவது நிர்வாகக்குழு கூட்டத்தில் பேசிய பிரதமர் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது நாம் ஒவ்வொருவரும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய வாய்ப்பு கிடைத்துள்ளதாகத் தெரிவித்தார் வறுமை வேலைவாய்ப்பின்மை வறட்சி வெள்ளம் சுற்றுச்சூழல்மாசு ஊழல் மற்றும் வன்முறைக்கு எதிராக உறுதியாக நின்று போராட வேண்டும் கொண்டார்

துய்மை இந்தியா பிரதமரின் வீட்டுவசதி போன்ற திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைந்து சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

நாட்டின் தண்ணீர் தேவையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பிரதமர் தண்ணீரை சேமிப்பதற்கான கட்டமைப்புகள் போதிய அளவில் இல்லாததால் சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நீர்வளத்துறை அமைச்சகம் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய ஒருங்கிணைந்த அனுகுமுறை மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசினார் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்தார் அப்போது தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் குறித்த கோரிக்கை மனுவையும் மத்திய அமைச்சரிடம் அவர் வழங்கினார் பின்னர் தமிழகத்திற்கான நதிநீர் திட்டங்கள் மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்டவை குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்திடம் முதலனமச்சர் எடுத்துரைத்தார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்துப் பேசினார் இந்த சந்திப்புகளின் போது மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் மாநில அரசின் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் உடனிருந்தனர் குடிநீர் பற்றாக்குறைய போக்குவதற்கு போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர் செல்வம் தெரிவித்துள்ளார் தேனியில் இன்று கணினி மின்பழுது நீக்க குறைதீர் மையத்தை திறந்துவைத்துப் பேசிய அவர் மின்விநியோகத் தடை ஏற்படும் பகுதிகளில் மின்சார வாரியத்தின் பணியாளர்கள் உடனுக்குடன் சென்று பழுது நீக்குவதற்கு இந்த மையம் உதவிகரமாக இருக்கும் என்றார்

கரும்பு விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு மாநில அரசு உடனுக்குடன் தீர்வுகண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் துணை கோட்ட அலுவலகத்தை திறந்துவைத்துப் பேசிய அவர் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை ஆலை அதிபர்கள் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் தமிழக அரசின் சார்பில் ஆலைகளுக்கான தொகை உரிய நேரத்தில் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா விவசாயிகளின் உற்பத்திப் பொருளுக்கு உரிய சந்தை விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகக் கூறினார்

ஆண்டுதோறும் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கோடை விழாவில் மலர் கண்காட்சி காய்கறி கண்காட்சி படகு சவாரி குதிரை சவாரி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கற்றுலாப் பயணிகளை கவரும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஜவ்வாது மலை கோடை விழாவில் அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை சுற்றுலாத் துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் திறந்துவைத்தார் ஜவ்வாது மலை மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கோடை விழாவில் வழங்கினார்

தண்ணீர் பிரச்சினைக்காக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அதன் அடிப்படையில் எந்த பள்ளியிலும் மாணவர்களுக்கு தேவையான குடிமீர்

திருவாரூர் மாவட்டம் செருமங்கலம் மின்னலேரியிலிருந்து விவசாய தேவைகளுக்கு வண்டல் மண் எடுத்துக் கொள்ளும் திட்டத்தை உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் இன்று தொடங்கிவைத்தார்

விளை நிலங்களை மேம்படுத்துவதற்காக ஏரி குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுத்துக் கொள்ள அனுமதிக்கும் இந்தத் திட்டம் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பைப் பெற்றுள்ளதாகத் தெரிவித்தார்

சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி கடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் இம்பர்லா பகுதியில் வேட்டைத்தடுப்பு காவலர் மையத்தை திறந்துவைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முதுலை புலிகள் காப்பகத்திலிருந்து பல ஆண்டுகளாக குடியிருப்பவர்களை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான மறுவாழ்வு திட்டம் மக்களின் ஒத்துழைப்போடு நல்லமுறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார்

ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இடையிலான மற்றொரு ஆட்டம் மழழ காரணமாக தடைபட்டுள்ளது